ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார்

நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார்

போதைப் பொருட்கள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் நாடுகள் விரைவான தகவல் பரிமாற்றங்களை மேற்கொள்ள வேண்டுமென்று இந்தியா வலியுறுத்தி உள்ளது

ஐந்து மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வைஷ்ணவி தேவி கோயிலுக்கான புனித யாத்திரை இன்று மீண்டும் தொடங்கப்பட்டது முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் மலர் அஞ்சலி செலுத்தினர்

பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கும் அங்கு சென்று மரியாதை செலுத்தினார் வாஜ்பாய் தலைவராக பதவி வகித்த இந்திய கலாச்சார உறவுகளுக்கான கவுன்சிலின் தலைமை அலுவலகத்தில் வாஜ்பாய் உருவப்படத்தை குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் திறந்து வைத்தார் அந்த நிகழ்ச்சியில் குடியரசு தலைவர் பேசுகையில் வாஜ்பாய் ஆட்சிக் காலத்தில் இந்தியா புதிய செல்வாக்கு பெற்றது என்று தெரிவித்தார் உலக நாடுகளுடன் நல்லுறவை பேண வேண்டும் குறிப்பாக அண்டை நாடுகளுடன் நட்பாக இருக்க வேண்டுமென்று வாஜ்பாய் வலியுறுத்தியதையும் குடியரசு தலைவர் குறிப்பிட்டார் வாஜ்பாய் நினைவு நாளில் அவரை நினைவு கூர்ந்த உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தேசப்பக்தி மற்றும் கலாசார உறவுகளின் குரலாக வாஜ்பாய் திகழ்ந்தார் என்று புகழஞ்சலி செலுத்தினார் வாஜ்பாய் சிறந்த அரசியல் தலைவராக மட்டுமில்லாமல் பாரதீய ஜனதா கட்சியை உருவாக்கியதிலும் வளர்ப்பதிலும் முக்கிய பங்கு வகித்தவர் என்றும் உள்துறை அமைச்சர் தெரிவித்தார் லட்சக்கணக்கான மக்கள் இந்த கட்சியில் இணைந்து நாட்டுக்கு பணியாற்றுவதற்கு வாஜ்பாய் உந்துகோலாக திகழ்ந்தார் என்றும் தெரிவித்தார் அனைவருக்கும் கல்வி திட்டம் தேசிய நெடுஞ்சாலைத் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நாட்டில் முதல் முறையாக நல்ல நிர்வாகத்தை வாஜ்பாய் செயல்படுத்தினார் என்றும் உள்துறை அமைச்சர் தெரிவித்தார் பொக்ரான் அணுகுண்டு சோதனை கார்கில் போர் வெற்றி போன்றவற்றையும் குறிப்பிட்டு வாஜ்பாய் பணிகளை உள்துறை அமைச்சர் புகழ்ந்தார் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகரும் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் சாதனைகளை நினைவு கூர்ந்துள்ளார்

நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் சிறுகுறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தொடர்பான கருத்தரங்கில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்ற திரு

நாட்டின் வளர்ச்சியில் சிறுகுறு நடுத்தர தொழில் துறை முக்கிய அங்கமாக திகழ்வதாகவும் அவர் பாராட்டினார் தமிழ்நாட்டில் இன்று தளர்வு இல்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது

முழு ஊரடங்கின் காரணமாக மாநிலம் முழுவதும் கடைகள் பெட்ரோல் பங்க்குகள் வர்த்தக நிறுவனங்கள் சந்தைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன மருந்து கடைகள் மருத்துவம் சார்ந்தப் பணிகள் பால் மற்றும் செய்தித்தாள் விநியோகம் போன்ற சேவைகள் வழக்கம் போல் செயல்பட்டன டாக்ஸி ஆட்டோ போன்ற வாகனப் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது முக்கிய நகரங்களில் காவல் துறையினர் சாலைகளில் தடுப்புகளை அமைத்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வராமல் முடங்கி இருந்தனர் போதைப் பொருட்கள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் நாடுகள் விரைவான தகவல் பரிமாற்றங்களை மேற்கொள்ள வேண்டுமென்று இந்தியா வலியுறுத்தி உள்ளது பிரிக்ஸ் அமைப்பில் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா மற்றும் தென் ஆப்ரிக்கா நாடுகள் இடம்பெற்றுள்ளன இந்த அமைப்பின் போதைக் கடத்தல் தடுப்பு கண்காணிப்பு குழு கூட்டம் சமீபத்தில் நடைபெற்றது இந்தியாவின் சார்பில் போதைக் கடத்தல் தடுப்பு படை இயக்குனர் ராகேஷ் அஸ்தானா தலைமையிலான குழு கலந்து கொண்டது சமீப காலமாக கடல்வழியாக போதைப் பொருள் கடத்தல்கள் அதிகரித்துள்ளதால் அவற்றை முற்றிலுமாக தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீரில் உள்ள வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு செல்லும் பக்தர்களின் புனித யாத்திரை இன்று மீண்டும் தொடங்கப்பட்டது

ஐந்து மாத இடைவெளிக்கு பிறகு உரிய கட்டுப்பாடுகளுடன் புனித யாத்திரைக்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர் பக்தர்கள் தங்கள் செல்போனில் ஆரோக்கிய சேது செயலியை பதிவிறக்கம் செய்திருக்க வேண்டும் முகக் கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்பது போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது யாத்திரை தொடங்கும் இடத்தில் பக்தர்களுக்கு உடல் வெப்ப பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது புனித யாத்திரை செல்ல விரும்பும் பக்தர்கள் ஆன்லைனில் அனுமதி பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

அதில் நூறு பேர் மட்டுமே வெளி மாநிலங்களில் இருந்து அனுமதிக்கப்படுவார்கள் என்று கோயில் வாரியம் அறிவித்திருக்கிறது